கோவிட் காலத்தில் ஒய்வு பெற்றவர்களுக்கு நிரந்தர ஒய்வூதிய ஆணை வரும் வரை ஆறு மாதங்களுக்கு தற்காலிக ஒய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நலத் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

இந்திய தர நிர்ணய ஆணையத்தின் செயலியை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் அழிமுகப்படுத்தியுள்ளார்

பாகிஸ்தான தலைநகர் வாகூரில் சீக்கியர்களின் குருத்வாராவை மசூதியாக மாற்றும் நடவடிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

சென்ற நிதியாண்டுக்கான தொகையும் இதில் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

கோவிட் தொற்று காலத்தில் அலுவலக பணியாளர்கள் முழுமையான அளவில் செயல்பட இயலாததை யடுத்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக அவர் கூறினார் தற்காலிக ஒய்வூதியத்துடன் கொடைகளும் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விருப்ப ஒய்வுபெறவோர் அல்லது ஒய்வுபெறும் கால நீட்டிப்பு போன்றவற்றுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இந்திய தர நிர்ணய ஆணையத்தின் செயலியை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் அறிமுகப்படுத்தியுள்ளார்

நுகர்வோர் தாங்கள் வாங்கும் பொருட்களின் தரத்தை உறுதி செய்து கொள்வதறகு ஏதுவாக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நுகர்வோர் தங்களது புகார்களை இதில் பதிவு செய்து கொள்ளலாம் தரமான பொருட்களை வாங்குவதற்கு நுகர்வோர் இந்த செயலியை பயன்படுத்துமாறு அமைச்சர் திரு பாஸ்வான் கேட்டுக்கொண்டார் ஒரே நாடு ஒரே தரம் என்ற அடிப்படையில் இயங்குவதற்கு இந்த நடவடிக்கை உதவும் என்று திரு பாஸ்வான் கூறினார்

வர்த்தகம் சுகாதாரம் மற்றும் உடல்நலன் பேனுதல் மின்னனு முறையிலான கல்வி சமுக வலைதளங்கள் வியைளாட்டுகள் அலுவலகம் மற்றம் வீட்டிலிருந்து அலுவலகப் பனிகளை மேற்கொள்ளுதல் செய்திகள் பொழுது போக்கு போன்றவற்றில் இந்த செயலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன

பிரதமர் திரு

மஞ்சள் காமாலை எச் ஐ வி டெங்கு உள்ளிட்ட இதர நோய்களுக்கும் பரிசோதனை செய்யப்படும்

இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த குழுக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி அவர் இதனைத் தெரிவித்தாா் விவசாயம் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி தகவல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட ஐந்து துறைகள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் மிக முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த துறைகள் வருங்காலத்தில் மவுன புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் இதன் தாக்கம் பின்னர் உணரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

விவசாயத் துறையில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு திரு சக்தி காந்ததாஸ் பாராட்டு தெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

காமராஜ் அரசு மற்றும் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நோய்த் தடுப்புப் பணிகளுக்கு நல்ல பலன் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்

ஏவுகணை மனிதர் என்றழக்கப்படும் அப்துல் கலாமின் நினைவை போற்றம் வகையில் இந்த போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு மற்றும் ஏரோஸ்பேஸ் தொழில் நட்பத்தில் புதிய படைப்புகளை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இந்த விமானங்கள் நாளை ஹரியானா மாநிலம் அம்பாவாவில் உள்ள விமானப்படை தளத்தில் இந்தியா விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளது

அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து விமானங்களும் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு விடும் என்றும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தலைநகர் லாகூரில் உள்ள சீக்கியர்களின் குருத்வாரா இருந்த இடத்தை மகுதியாக மாற்றுவதற்கு அந்நாட்டு அரசு முயற்சி மேற்கொண்டதை யடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் புநீவத்சவா தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து சீக்கியர்கள் அங்கு அமைந்துள்ள குருத்வாராவில் வழிபட்டு வருகின்றனர் பாகிஸ்தானில் சிறபான்மயாக வாழும் சீக்கியர்கள் இந்திய அரசுக்கு இந்த சம்பவம் குறித்து கவலை வெளியிட்டிருப்பதாக திரு

மத்திய அரசின் நில அறிவியல் துறை சாா்பில் இந்திய வாளிலை ஆய்வு அமையம் உருவாக்கப்பட்ட தினம் நேற்று கொண்டாடப்பட்டது

இந்த செயலியின் மூலம் தினசரி வானிலை முன்னெச்சரிக்கை பேரிடர் கால எச்சரிக்கை குறித்த தகவல்கள் உடனுக்குடன் வெளியிடப்படும் என்று அந்த துறை தெரிவித்துள்ளது